நரேந்திரமோடி அதன் புதிய செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார்

தேதி திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

அன்னு ராணி இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் எனும் அனைவருக்கும் ஆரோக்கியம் திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அதன் புதிய செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் இன்று நடைபெறும் விழாவில் சிறப்பு அஞ்சல் தலையையும் அவர் வெளியிடுகிறார் பிரதமின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் இன்று நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார் உலகிலேயே மாபெரும் திட்டமாக கருதப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பத்து கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெறுகின்றன

பிரதம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நீண்டநாள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமென்று தாம் பிராத்த்திப்பதாகக் கூறியுள்ளார் நாட்டின் கொள்கைகளைப் பற்றிய சியான புரிதலுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றி வருவதாக பிரதம் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சா்களும் முக்கிய பிரமுகா்களும் குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றன்

மகாராஷ்டிரா மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சிவசேனா வும் இதர கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இந்திய குடியரசுகட்சி மகாதேவ் ஜங்கர் ராஷ்ட்ரீய சமாஜ் பாக்ஷா விநாயக் மீட்டோ சிவ்சங்க்ரம் ரயத் கிராந்தி சங்காத்தனா ஆகிய கட்சிகளும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுளளன

கஷ்மீரில் வரும் நாளை மறுநாள் முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஒன்பதாம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அங்குள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்களிமிருந்து பள்ளிக்கட்டணம் மற்றும் பேருந்து கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று ஆணையா் திரு பஷா் அகமதுகான் அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரசின் உத்தரவை மீறும் கல்வி நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அஸ்ஸாம் மாநில தலைநகர் குவாஹாத்தி தலைளமச் செயலகத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான உத்தரவை அம்மாநில அரசு நேற்று பிறப்பித்தது தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டங்கள் மாநாடுகள் போன்றவற்றில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்குப் பதிவாக கண்ணாடி களிமம் மற்றும் மூங்கில் பொருட்களை பயன்படுத்துமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கிகள் முறைகேடு தொடா்பாக மும்பையின் எச் டி ஐ எல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு காவல்படையினர் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்றும் மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது ரிசா்வ் வங்கியின் நிா்வாகி ஒருவா் அளித்த புகளின் பேரில் பொருளாதார குற்றங்கள் பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிகிறது

வங்கியின் முன்னாள் தலைவா் திரு வாரியம் சிங் நிர்வாக இயக்குநர் திரு ஜாய் தாமஸ் மற்றும் சில உயரதிகாரிகளின் பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன

இந்த வங்கியில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக புகார் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து வங்கியின் செயல்பாடுகளில் ரிசர்வ் வங்கி சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனிடையே வங்கியின் நிர்வாகியாக ஜெய் பகவான் போரியாவை ரிசர்வ் வங்கி நியமித்துள்ளது வங்கியின் நுக்வோர்கள் ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை தங்களது கணக்கிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த கட்டுப்பாடு தொடரும் எனவும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது

சென்னை அடையாறில் சிவாஜியின் மணிமண்படத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திரைப்படத் துறையைச் சேர்ந்த கலைஞர்களும் ரசிகள்களும் அவரது உருவச்சிலைக்கு மலர்துவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் சிவாஜியின் நடிப்புத்திறனைப் பாராட்டி அவருக்கு திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பத்மஸீ பத்மபூஷன் கலைமாமணி பிரான்ஸ் நாட்டின் செவாலியே உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன

அஹிம்சை மற்றும் தூய்மை இந்தியாவை வலியுறுத்திய திரைப்படங்கள் மும்பையில் உள்ள ஜே பி ஹால் திரையரங்கில் திரையிடப்படும் என்று மத்திய அரசின் திரைப்படப்பிரிவு அறிவித்துள்ளது இந்திய தேசிய திரைப்பட அருங்காட்சியகமும் மத்திய கற்றுலா அமைச்சகமும் இணைந்து மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி பாதயாத்திரைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டள்ளன

பாட்னா பக்ஸா் பகல்பூர் பூர்ணியா மற்றும் அராரியா மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிடுமாறு அம்மாநில முதலமைச்சா் திரு நிதிஷ்குமாா் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளாா் பாட்ளாவில் மழை சற்று குறைந்துள்ளதை அடுத்து நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழை பெருமைப்படுத்துமாறு பிரதம் திரு நரேந்திரமோடியை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஐ நா வில் உரையாற்றும்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வரிகளை சுட்டிகாட்டியது பெருமைக்குரியதாகும் என்று பாராட்டியுள்ளார் தமிழ் மொழியின் முக்கியத்துவதை உலகிற்கு எடுத்துரைத்த பிரதமா் தமிழை மத்தியில் ஆட்சி மொழியாக அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

தகுதிச்சுற்றில் இந்தாவதாக வந்த இவர் தற்போதைய உலக சாதனை நிகழ்த்திய பார்போரா ஸ்போடாகோவா வுக்கு ஒரு இடம் முன்னதாக வந்துள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது பத்தாவது ஆசிய வயது வரம்பு அடிப்படையிலான குழு நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வில்சன் சிங் சத்தீஷ் குமார் பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றனர்